அனுமதி அளிப்பது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது

பரிசோதனை கட்டாயம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

அன்று முழு ஊரடங்கை அறிவிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய நான்கு மாத காலத்திற்கு மட்டும் அனுமதி அளிப்பது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தற்காலிகமான இந்த அனுமதியை ஆக்ஸிஜன் தேவையை கருத்தில் கொன்டு நீட்டிக்கப்படலாம் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது

ஆக்ஸிஜன் உற்பத்தியை கண்காணிக்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்புக் குழு அமைக்கவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் தொடக்க உரை ஆற்றிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கோவிட் பரவலை தடுக்க தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து விளக்கினார் தமிழக அரசு எடுத்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தற்போது இரண்டாம் அலையின் தாக்கழம் கட்டுக்குள் உள்ளதாக அவர் கூறினார் மக்களை காப்பற்றுவதற்கு ஆக்சிஜன் தேவை என்ற நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை ஆக்சிஜன் தயாரிக்க தானாக முன்வந்துள்ளது குறித்து முடிவெடுக்க அனைத்துக் கட்சிக் கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்ளீர்செல்வம் முக்கிய அமைச்சர்கள் திமுக சார்பில் திருமதி கனிமொழி திரு ஆர் எஸ் பாரதி பிஜேபி சார்பில் திரு எல் முருகன் திரு கே டி ராகவன் காங்கிரஸ் சார்பில் திரு தங்கபாலு திரு ஜெயக்குமார் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்துகொண்டனர் அளைவருக்கும் வழங்குவதற்கு தேவையான அளவு தடுப்பூசிகளை மத்திய அரசே கொள்முதல் செய்து அவற்றை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த நிலையில் தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்கள் விலையை கணிசமான அளவு உயர்த்தி இருப்பது மாநிலங்களுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார் எனவே அனைவருக்கும் தடுப்பூசி கமுகமாகவும் விரைவாகவும் கிடைக்கும் வகையில் அவற்றை இறக்குமதி செய்வது உள்ளிட்ட மாற்று வழிகளை மத்திய அரசு கண்டறிய வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறத்தியுள்ளார்

வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றம் முகவர்கள் அளைவரும் தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் அன்றும் வாக்கு எண்ணிக்கை அன்றும் முழு ஊரடங்கை அறிவிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது வாக்கு எண்ணிக்கையின் போது மக்கள் கூடுவதை தவிர்க்கும் வகையில் ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என பரிந்துரைப்பதாகவும் இதற்கான அறிவிப்பை நாளை மறுநாள் வெளியிடலாம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது வாக்கு எண்ணிக்கையின் போது கோவிட் தடுப்பு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அதில் எந்த சமரசமும் செய்யக்கூடாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வாக்கு எண்ணிக்கை நாளன்று அதில் தொடர்புடையவர்களின் வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது மற்றொரு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி தலைமையிலாள அமர்வு மாநிலத்தில் கோவிட் பரவல் அதிகரித்ததற்கு தேர்தல் ஆணையம் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளித்ததுதான் காரணம் என்று தெரிவித்தது கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக பின்பற்றாவிட்டால் வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க நேரிடும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்தனர்

இதன்படி திரையரங்குகள் உடற்பயிற்சிக் கூடங்கள் கேளிக்கை விடுதிகள் வணிக வளாகங்கள் மதுபான அரங்குகள் உள்ளிட்ட பொது மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை உட்பட அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் அழகு நிலையங்கள் சலூன்கள் இயங்கவில்லை வழிபாட்டுத் தலங்களில் பொதுமக்களுக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையைபொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது

மாவட்ட செய்திகள் இ பாஸ் இல்லாமல் வரும் பிற மாநில வாகனங்கள் தமிழக எல்லையான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றன இதேபோல கேரள மாநில எல்லையில் இருந்து வரும் வாகனங்கள் ஈ பாஸ் இருந்தால் மட்டுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைதிக்கப்படுகின்றன வேலூர் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணி செய்பவர்கள் அனைவரும் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையத்தின் கோட்ட கண்காணிப்பாளருக்கு கோவிட் தொற்ற உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அஞ்சலகம் மூடப்பட்டது இதேபோல திருக்கடையூர் அஞ்சலகமும் மூடப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அருணாசலேஸ்வர் ஆலயத்தில் சித்ரா பவுர்ணமி கிரிவலத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் காவல் துறையினர் தடுப்பு அமைத்து பக்தர்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர் சித்ரா பவர்ணமி நாளான இன்று தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டத்தில் உள்ள வள்ளல் அதியமான் ஔவையார் சிலைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி கார்த்திகா மாலை அனிவித்து மரியாதை செலுத்தினார் விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது